வழிபாட்டு தலங்கள் இன்று செயல்படத் தொடங்கின

முழுரானுவ மரியாதையுடன் நடைபெற்றது அவரது மறைவிற்கு மத்திய அமைச்சரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டகு

வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூடுதல் தளா்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாவட்டதிற்கு உள்ளான பேருந்து போக்குவரத்து தொடங்கியது சென்னையிலும் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் பொதுமக்கள் தரிசனத்துக்காக அனுதிக்கப்பட்டுள்ளனர் பொது நூலகங்களும் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது

ஊணவகங்களில் பார்சல் சேவையை இரவு ஒன்பது மணி வரை மேற்கொள்ளலாம்

சுட்டப்பேரவை கூட்டத்தொடரை கலைவாணர் அரங்கின் மூன்றாவது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடத்துவதற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அனுமதி அளித்திருப்பதாகவும் சட்டப்பேரவைச் செயலர் திரு சீனிவாசன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததையடுத்து செயலகம் இதற்கான அறிவிப்பெ வெளியிட்டுள்ளது மாநிலங்களவையும் இதே தேதியில் வேறு ஒரு நேரத்தில் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களவை கூட்டத் தொடரில் புதிய உறுப்பினர்கள் அதிகளவில் பங்கேற்க பல்வேறு சிறப்பு உள்ளதால் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முக்ஜியின் உடல் ராணுவ மரியாதையுடன் தில்லி லோதி பகுதியில் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக பிரணாப் முகாஜியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இன்று காலை பிரணாப் முக்ஜியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது மறைந்த தலைவரின் திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் மலரஞ்சலி செலுத்தினர் பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முக்ஜியின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தது அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அமைச்சரவையில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது பிரணாப் முக்ஜியின் மறைவால் நாடு புகழ்பெற்ற தலைவரையும் சிறந்த நாடாளுமன்றவாதியையும் இழந்துவிட்டதாக அமைச்சரவையில் புகழாரம் சூட்டப்பட்டது நாட்டுக்காக பிரணாப் முக்ஜி ஆற்றிய சேவைக்கு மத்திய அமைச்சரவை பாராட்டு தெரிவித்தது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்டுள்ள பிளாஸ்மா வங்கிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் பயணிகளின் வருகையை பொறுத்து பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரவு ஒன்பது மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறினார் மருத்துவக் குழவின் ஆவோசனைகளுக்கு ஏற்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாவும் அவர் தெரிவித்தார் அரசு பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நூலகங்களிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் செயல்படத் தொடங்கியுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டுர்புரத்தில் உள்ள அழிஞர் அண்ணா நுற்றாண்டு நூலகத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக மாநில வருவாய் மற்றும் தகவல் தொழில்நட்பத் துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் கிராமப்புற இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொலி மூலமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு உதயகுமார் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டுவர முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்

ஆன்லைன் வகுப்புகளுக்கான விதிமுறைகளை மீறும் பள்ளிகள்மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வகுப்புகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்மீது நீதிபதிகள் சுந்தேரேஷ் ஆன்லைன் ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு இந்த உறுதியை அளித்தது ஆள்லைள் வகுப்புகளுக்கான வழிகாட்டு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மெர்டிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநர் கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் மலைவாழ் மாணவர்களுக்கு கல்வித் தொலைக்காட்சி மூலமாக பாடங்கள் நடத்தப்படுவதாகவும் தனியார் தொலைக்காட்சிகள் மூலமாக இதனை ஒளிபரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆன்லைன் வகுப்புகளுக்கான இணையதளங்களை மாணவர்கள் திறக்கும்போது ஆபாச இணையதளங்கள் உள் நுழைவதை தடுக்கும் வகையில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பான மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தனர் தமிழகத்தின் பல இடங்களில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து சுற்றுலா மையங்களும் மூடப்பட்டிருப்பதாகவும் தொழில் சும்பந்தமாக பயணம் மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார்

திமுக பொதுக்குழுக் கூட்டம் இம்மாதம் ஒன்பதாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அன்றையதினம் கட்சியின் பொதுச்செயலாளர் மற்றும் பொருளாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊர்க்காவல் படைக்கு சங்கம் அமைப்பது தண்டளைக்குரிய குற்றம் எள தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

காவல்துறைக்கு சங்கம் வைக்க சட்டபூர்வமான அனுமதி இல்லை என்ற சூழ்நிலையில் காவல்துறை பணிகளை மேற்கொள்ளும் ஊர்க்காவல் படைக்கும் சங்கம் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இதுதொடர்பான வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது மங்கல இசைக் கலைஞர்களுக்கு தனி வாரியம் அமைப்பது தொடர்பாக பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது

இதனைப் பதிவு செய்த நீதிபதிகள் வயலின் வாய்ப்பாட்டு மிருதங்கம் வாசிக்கும் கலைஞர்களையும் வாரியத்தில் பதிவு செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்